மூணாறு நிலச்சிவு தொடர்பாக தமிழக முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி கேரள முதலமைச்சரிடம் கேட்டறிந்தார்

மாநிலம் முழுவதும் தளா்வில்லா ஊரடங்கு இன்று கடைபிடிக்கப்பட்டது நீலகிரி மாவட்டத்திற்கு உட்பட்ட சில பகுதிகளில் கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்கள்ளது இனி விரிவான செய்திகள் விவசாயிகளின் வருவாயை இரண்டு மடங்காக அதிகிக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்ப்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் வேளாண் கட்டமைப்பு நிதியத்தின் கீழ் ஒரு வட்சம் கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கும் திட்டத்தை காணொலி காட்சி வாயிலாக இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார் விவசாயிகளை தொழில் முனைவோ்களாக உருவாக்குவதற்கு இந்த திட்டம் உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார்

சா்வதேச அளவில் வேளாண் துறையில் இந்தியா போட்டியிடுவதற்கு ஏதுவாக இந்த திட்டம் விவசாயிகளுக்கு உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் கூறினார் வேளாண் துறை சார்ந்த புதிய தொழில்களை தொடங்குவதற்கும் இந்த திட்டம் வகை செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார் விவசாயிகள் நலனுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் மாநில அரசுகள் முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

இடைத்தரகா்கள் இன்றி விவசாயிகளின் நலனுக்கான நிதி உதவி அவா்களது வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுவது தமக்கு திருப்தி அளிப்பதாக உள்ளது என்றும் பிரதமர் தெரிவித்தார் பல்வேறு விவசாய குழுவினருடனும் திரு நரேந்திரமோடி கலந்துரையாடினார் விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் நோக்கில் பிரதம் திரு நரேந்திரமோடி இன்று தொடங்கி வைத்துள்ள இந்த திட்டம் சுயசார்பு இந்தியா இயக்கத்தை எட்டுவதற்கான மேலும் ஒரு மைல் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் வேளாண் பணிகளை லாபகரமாக்குவதற்கு இது உதவிடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

சும்பந்தப்பட்ட அனைத்து துறையினருடன் ஆலோசனை நடத்திய பின்னர் இறக்குமதி தடைக்கான தளவாடங்களின் பட்டியல் இறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார்

அடுத்த ஆறு முதல் ஏழு ஆண்டுகளுக்குள் உள்நாட்டு ரானுவ தளவாடங்கள் கொள்முதலுக்கான நான்கு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தங்கள் வழங்கப்பட உள்ளதாகவும் திரு ராஜ்நாத்சிங் அறிவித்துள்ளார் கேரள மாநிலம் முணாநில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி பலர் உயிரிழந்த சும்பவம் தொடர்பாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அம்மாநில முதலமைச்சர் திரு பினராயி விஜயனுடன் இன்று தொலைபேசியில் தொடா்பு கொண்டு கேட்டறிந்தாாா் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்குத் தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழக அரசு வழங்க தயாராக உள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார்

ஊரடங்கு காலத்தில் தொலைபேசி வழி மருத்துவ சேவைகளை வழங்கும் இ சஞ்ஜீவினி திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் காணொலி காட்சி வாயிலாக இனறு ஆய்வு மேற்கொண்டார் இந்த திட்டம் செயல்பாட்டில் உள்ள மாநிலங்களின் சுகாதாரத்துறை அமைச்சா்கள் மற்றும் அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர் தமிழகத்தின் சா்பில் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கரும் முதன்மை செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணனும் இதில் கலந்து கொண்டனர் பின்னா் செய்தியாளா்களிடம் பேசிய டாக்டர் விஜயபாஸ்கா் இந்த சேவையை வழங்குவதில் தமிழகம் தொடர்ந்து முதலிடத்தில் இருப்பதாகக் கூறினார்

பால் விநியோகம் மற்றும் மருத்துவம் சார்ந்த சேவைகள் மட்டுமே நடைபெற்றன இதர சேவைகள் அனைத்துக்கும் தடை விதிக்ப்பட்டுள்ளதால் முக்கிய சாலைகள் அனைத்தும் வெறிச்சோடி காணப்பட்டன மதுரையில் இந்த தளா்வில்லா ஊரடங்கு முழுமையாக கடைபிடிக்கப்பட்டதாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறார்

காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த திட்டங்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென இந்தியன் வங்கியின் மேலாளர் திரு சண்முகராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார்

இன்று வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் அவர் இதனைத் தெரிவித்துள்ளார்